உடனடியாக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது மிஷன் சாகர் திட்டத்தின்கீழ் மாரீஷியஸ் நாட்டில் மருத்துவ சேவையாற்றிய இந்திய கடற்படையின் மருத்துவ குழுவை அழைத்து வருவதற்கு இந்திய கடற்படை கப்பல் கேசரி லூயி துறைமுகம் சென்றடைந்துள்ளது

இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடனடியாக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இறந்தவருக்கு தொற்று தொடர்பான ஆய்வு முடிவுகள் வராவிட்டாலும் சுட சுகாதார அமைச்சகத்தின வழிகாட்டுதலின் படி உடல்கள் அகற்றப்பட் வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வின் உத்தரவிற்கிணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மிஷன் சாகர் திட்டத்தின் கீழ் மாரீஷியஸ் நாட்டில் மருத்துவ சேவையாற்றிய இந்திய கடற்படையின் மருத்துவ குழுவை அழைத்து வருவதற்கு இந்திய கடற்படை கப்பல் கேசரி லூயி துறைமுகம் சென்றடைந்துள்ளது பதினான்கு உறுப்பினர்கள் கொண்ட இந்தக் குழுவில் சிறப்பு மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் உள்ளதாக பாதுகாப்புத் துறை தெரிவித்துள்ளது

ஆசிய மண்டலத்தில் அண்டை நாடுகளுக்கு உதவும் அடிப்படையில் இந்தியா இநதப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக பேரிடர் காலங்களில் இந்த உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத் துறை தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் புதுதில்லியில் நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது

இக்கூட்டத்தில் தில்லி அரசின் தலைமை செயலர் சுகாதார துறை செயலர் ஆகியோர் கலந்துகொள்கின்றனர் தில்லியில் இயங்கும் பிஜேபி காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

ஹர்ஷ் வர்தன் ஆகியோருடன் மத்திய உள்துறை அமைச்சர் திருஅமித் ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார் தில்லியின் மூன்று மேயர்கள் மற்றும் ஆணையர்களுடனும் திரு அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த செலவில் உயர்தர முக கவசங்களை மும்பையில் உள்ள பாபா அனுசக்தி ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளதாக பிரதமா் அலுவலக இணை அமைச்சா் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளாா் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தனிநபர் பாதுகாப்பு கவசங்களையும் இந்த ஆராய்ச்சி மையம் உருவாக்கி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்

அனு எரிசக்தித் துறைக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வேளாண் துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் கூறியுள்ளாா் சா்வதேச இணைய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றுகையில் அவா் இவ்வாறு கூறினாா் தனியாள் முதலீடுகள் வேளாண் துறையில் அதிகரிக்கப்பட வேண்டியதள் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி தேவைக்கு அதிகமாகவே இருப்பதாகவும் அவர் கூறினார் சவாலான சூழ்நிலையிலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை விவசாயிகள் உணர்த்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறைந்த நீரை பயன்படுத்தி கூடுதல் உற்பத்திக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவா் கேட்டுக் கொண்டார் வேளாண்துறையின் வளர்ச்சி ஊரக பொருளாதாரத்தின் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் கூறினார்

பாரத் பென்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த ஆய்வுக் கூடத்தில் நவீன பரிசோதளை வசதிகள் உள்ளன மத்திய உயிரி தொழில்நுட்பத் துறையின் உதவியுடன் ஆய்வுக் கூடம் எட்டு நாட்களுக்குள் உருவாக்கப்பட்டுள்ளது

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆலோானைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாகவும் சில மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர்

இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னா் மாநில அமைச்சரவைக் கூட்டமும் முதலமைச்சா் தலைமையில் நடைபெறவுள்ளது அரசு பள்ளி மாணவா்களுக்கு மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்தை பிறப்பிப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது கெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுகுறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒய்வுபெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு அண்மையில் தனது அறிக்கையை முதலமைச்சரிடம் சம்ப்பித்தது

இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனையும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது